கூட்டத்திற்கும் அழைப்பு விடுக்க தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

பன்வாலா தங்கப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக தேவைப்பட்டால் சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்திற்கும் அழைப்புவிட தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று பேரவையில் இத்தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொண்டுவந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

முன்னதாக தமிழக மாணவர்களின் நலனை கருதி நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோதாக்களை நடப்பு கூட்டத்தொடரிலேயே மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார் சுகாதாரத் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக விளங்குகிறது என்று முதலமைச்சர் திரு எப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று பேரவையில் இதுதொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார்

சேலம் சுகாதார மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஆத்துரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய ககாதார மாவட்டம் என்படுக்கப்படும்

திருச்சிராப்பள்ளி மாவட்ட கூட்டறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் இருந்து கரூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் ஒன்று உருவாக்கப்படும் தருமபுரிறை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் உருவாக்கப்படும்

இன்று பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் வார்டுகளை வரையறை செய்வது காரணமாக கால தாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்தார் வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது திமுக வேட்பாளர் திரு கதிர் ஆனந்த் இன்று தேர்தல் அதிகாரி திரு சன்முக சுந்தரத்திடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மறுநாள் நடைபெறும்

இதற்கிடையே இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் மற்றும் காவல் துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார்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 உச்சநீதிமன்ற வளாகத்தின் கூடுதல் கட்டிங்களை இன்று திறந்து வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இந்த புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது என்று திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் நீதித்துறையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டிய தருணம் தற்போது வந்துள்ளதாக கூறினார் தேசிய மருத்துவ ஆணையத்தை ஏற்படுத்த வகை செய்யும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

இளநிலை மருத்துவ படிப்பு இறுதி ஆண்டில் பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு அதுவே முதுகலை மருத்துவப் படிப்புக்கு தகுதித் தேர்வாக இருப்பதற்கு வகைசெய்யும் அம்சமும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது

தமிழகத்தின் கடலோர மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையயொட்டிய மாவட்டங்களில் அடுத்த சில தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்

காஞ்சிபுரம் வேலார் கிரவண்ணாமலை விழப்புரம் நீலகிரி கோவை தேனி கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மழைக்கான வாய்ப்பு உள்ளது

தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகள் உழவர் கடன் அட்டை மூலம் மூன்று லட்சம் ருபாய் வரை வங்கிகளில் கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின்கீழ் பயன்பெற விரும்புவோர் சேவை மூலம் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணி இன்று திண்டுக்கல்லில் நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் நீர் மேலாண்மை இயக்கத்திற்கான பணிகளை ஆட்சியர் திருமதி பல்லவி பல்தேவ் இன்று தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் உள்ள கண்மாய்கள் மற்றும் ஊரணிகள் அனைத்திலும் ஆக்கரமிப்புகள் அகற்றப்பட்டு தூர் வாரப்படும் என்று மாவட்ட திட்ட இயக்குநர் திரு வடிவேலு தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் அத்திவரதர் வைபவத்தையொட்டி செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரைக்கு மாலை ஐந்தேகால் மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது

இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மதுரையைச் சேர்ந்த ஜெர்லின் அளிகா மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றார் உலகக் கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அனிஷ் பன்வாலா தங்கப் பதக்கம் வென்றார்